நிலைகொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி

தமிழகத்தில் மீட்பு நிவாரண பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

கஜா புயலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவிய அனைத்து தரப்பினரையும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் பாராட்டியுள்ளார் கஜா புயல் பாலச்சந்திரன் நாகை வேதாரண்யம் கடற்பகுதிக்கிடையே இன்று அதிகாலை கரையை கடந்த தீவிர கஜா புயல் தற்போது திண்டுக்கல் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் கூடுதல் தலைமை இயக்குனர் திரு

கஜா புயல் முதலமைச்சர் தமிழகத்தில் போர்க்கால அடிப்படையில் கஜா புயல் நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

சேலம் ஓமலுாரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனவே புயல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் மூத்த அமைச்சர்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இதன் அடிப்படையில் அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

கஜா புயலால் நாகை மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கரையோர பகுதிகளில் மீன்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் புயல் காரணமாக திருவாரூர் நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ததாக கூறினார்

புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் போர்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் சேத மதிப்பீடுகளை கணக்கிடும் பணிகள் முடிந்த பின்னர் பாதிக்கப்பட்ட இடங்களை தாம் பார்வையிட இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

கஜா புயலால் அதிக அளவு மரங்கள் சாய்ந்துள்ளதால் அதனை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் அகற்ற நவீன இயந்திரங்களுடன் மீட்பு குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கஜா புயல் ராஜ்நாத்சிங் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில் மீட்பு நிவாரண பணிகளுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

புயல் பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமியிடம் இன்று தொலைபேசி மூலம் கேட்டறிந்த அவர் நிலைமையை கண்காணிக்க மத்திய உள்துறை செயலருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார் இதனிடையே தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சேத விபரங்கள் குறித்து விரிவான அறிக்கை உள்துறை அமைச்சகத்திற்கு விரைவில் அனுப்பப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கஜா புயல் உதயகுமார் தமிழகத்தில் முதலமைச்சரின் உத்தரவிற்கேற்ப கஜா புயல் மீட்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயல் தாக்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவிய மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக்கொண்டார்

கஜா புயலை இயன்ற அளவில் பாதுகாப்புடன் எதிர்கொண்டதாகவும் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் கஜா புயல் சேதங்கள் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்